பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தீன்தயாள் உபாத்யாயா கிராம மின் திட்டம் மற்றும் சௌபாக்யா திட்டப் பயனாளிகளுடன் காணொலி காட்சி மூலம் உரையாடுகிறார்

விராஷ் குந்து வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பாசனத்திற்காக மேட்டுர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது இன்று காலை பத்து மணிக்கு மேட்டூர் அணையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து விடுகிறார்

ஒகேனக்கல்லுக்கு விநாடிக்கு ஒரு தண்ணீர் கனஅட வந்தகொண்டிருப்பதாகவும் தாழ்வாள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாள இடங்களுக்கு செல்லுமாறு தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதேபோன்று நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பரமத்திவேலூர் மோகனூர் உள்ளிட்ட இடங்களில் காவிரி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் உரிய பாதுகாப்பின்றி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசியா மரியம் கேட்டுக் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கொண்டுள்ளார் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

கோவை விமான நிலையத்தில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீதமுள்ள நிலங்களை அளவீடு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் சில நில உரிமையாளர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவர்களிடம் தமிழக அரசு பேச்சு நடத்தி கழுகமான முறையில் நிலத்தை அளவீடு செய்யும் பணி தொடரும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளை ஒப்பந்தம் எடுத்த நிறுவனங்கள் மற்றும் அதன் உரிமையாளர்களின் வீடுகளில் நடைபெறும் வருமானவரி சோதனை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இந்த நிறுவனங்களுக்கு நடைபெறவில்லை என்றும் அனைத்து சுட்ட விதிகளுக்கு உட்பட்டுதாள் நடைபெற்றது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

சத்துணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் முட்டை கொள்முதலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் திறந்த வெளி ஒப்பந்தப் புள்ளி சுட்டத்தின் கீழ் உள்ள விதிமுறைகளின்படி முட்டை கொள்முதல் செய்யப்படுவதாகவும் இந்த திட்டம் குறித்து சில ஊடகங்களில் வந்துள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது மவுலிவாக்கத்தில் அடுக்குமாடிக் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்திலிருந்து சென்னை பெருநகர வளர்ச்சிக்குழுமம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பாடம் கற்றுக் கொண்டதாக தெரியவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் அனகாபுத்துர் முகாம்பிகை நகரில் அடையாறின் கரையோரத்தில் வசிக்கும் மக்களின் குடியிருப்புகளை அகற்றுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் இவ்வாறு கூறினர் கைதாப்பேட்டையில் அடையாறு ஆற்றை ஆக்ரமித்து மிகப்பெரிய அடுக்குமாடிக் குடியிருப்பு கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களுடன் வட்டாட்சியர் மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக்குழமம் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென்றும் உத்தரவிட்டனர் சென்னை அயனாவரத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாற்றுத் திறனாளி சிறுமிக்கு உடனடியாக மனநல ஆவோசனை வழங்க வேண்டுமென்று மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த போது தலைமை நீதிபதி திருமதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது இந்த பிரச்னையில் உடனடியாக குழந்தை நலக்குழு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அதுகுறித்த விவரங்களை நீதிபதி குலுவாடி ரமேஷ் தலைமையிலான அமர்வில் தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் சுபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல பெண்களுக்கு அடிப்படை உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது அரசியல் சாசனத்தின்படி கோவிலுக்குள் செல்லவும் வழிபடவும் ஆண்களுக்கு உள்ள அனைத்து உரிமைகளும் பெண்களுக்கும் உள்ளது என்று இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட அரசியல் சாசன் அமர்வு கூறியது சுட்டத்தையும் விதிமுறைகளையும் காரணம் காட்டி பெண்களின் வழிபாட்டு உரிமையை மறுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்

பிரதமின் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தூர்தர்ஷனின் டிடிநியூஸ் அலைவரிசையிலும் நரேந்திர மோடி மொபைல் அப் லும் காணலாம் கவர்ச்சிகரமான திட்டங்களுடன் பொது மக்களிடம் முதலீடுகளைப் பெறும் நிதி நிறுவனங்களை முறைப்படுத்தும் மசோதா நேற்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முறைப்படுத்தப்படாத முதலீட்டுத் திட்டங்களை தடுக்க வகை செய்யும் மசோதா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த மசோதாவை மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார்

பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் புயல் வெள்ளம் வறட்சி போன்ற பாதிப்புகள் இல்லாத நிலையில் இம்மாவட்டத்திற்கு ஏற்ப இந்த காப்பீடு திட்டத்தில் சில வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன தோட்டக்கலை பயிர்களான மஞ்சள் வெங்காயம் வாழழ மரவள்ளி ஆகியவற்றுக்கும் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதனால் பயனடைந்த பயனாளிகள் கூறுகையில்

ஆன்லைனில் தவறுதலாக விண்ணப்பத்தை பதிவேற்றியவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து ரயில்வே அமைச்சகத்திடம் முறையிடப்பட்டதையடுத்து முறையாக விண்ணப்பங்களை அனுப்புமாறு அந்த நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே வாரிய உயரதிகாரி திரு ராஜேஷ் தத் கூறினார் இருவரிச்செய்திகள் ஆஸ்திரேலியாவில் அடுத்த வாரம் நடைபெற உள்ள பல்வேறு நாடுகளின் போர் விமானங்களின் பயிற்சி ஒத்திகையில் முதன்முறையாக இந்திய விமானப்படை பங்கேற்கிறது

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நேற்று சமூக ஆர்வலர் சுவாமி அக்னிவேஷ் தாக்கப்பட்டது தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரி மற்றும் பொதுக் கட்டடங்களை பார்வையிட்டு அவற்றின் உறுதித் தன்மையை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார்

நேற்று நடைபெற்ற போட்டியில் அவர் தென் கொரிய வீரரை தோற்கடித்தார்

பிரான்ஸில் நடைபெறும் சர்வதேச தடகளப் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றார் சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் சாய் பிரனீத் முதல் சுற்றிலேயே தோற்று வெளியேறினார்